நீச்சல் குளங்களுக்கானமாற்றியமைக்கப்பட்டவழிகாட்டுநெறிமுறைகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுஅமைச்சகம் வெளியிடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது ச்வதேசவிமானப் போக்குவரத்தில் மேலும் தளர்வுகளைஅறிவிப்பதுகுறித்துநிலைமையைமதிப்பீடுசெய்துமத்தியசிவில் விமானப் போக்குவரத்துஅமைச்சகம் முடிவெடுக்கும் என்றுஉள்துறைஅமைச்சகம் கூறியுள்ளது பொது இடங்களுக்குசெல்லும் போது முகக்கவசம் அணிதல் கைகளைசுத்தமாககழுவுதல் தனிநபா இடைவெளியைபின்பற்றதேவையானநடவடிக்கைகளைமாநிலமற்றும் யூனியன் பிரதேசஅரசுகள் மேற்கொள்ளவேண்டும் என்றும் மத்தியஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது